சென்னை மெட்ரோ ரயில் இரண்டு வழித்தடங்களில் பயணியர் சேவையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார் எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறவுள்ள இதற்கான விழாவில் மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஹர்திப்சிங் பூரி நிதித்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் மாநில அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர்

இந்த வழித்தடங்களில் உள்ள ஆறு சுரங்கப்பாதை ரயில் நிலையங்களும் திறக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார் தூத்துக்குடியில் இயல்பு நிலை திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்துாரி கூறியுள்ளார் புதிய ஆட்சித் தலைவராக நேற்று பொறுப்பேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இதன்காரணமாக நகரில் அமைதி திரும்புவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தூத்துக்குடி நகரை தவிர மாவட்டத்திற்குட்பட்ட ஊரக பகுதிகளில் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் திரு சந்தீப் நந்துாரி கூறினார் தூத்துக்குடியில் அமைதி திரும்புவதற்காக மாநில அரசு நியமித்த சிறப்பு அதிகாரிகள் அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த மனு அடுத்த வாரம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் துப்பாக்கி சூடு சம்பவத்தை கண்டித்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை அடுத்து மூன்று மாவட்டங்களில் இணையதள சேவை முடக்கி வைக்கப்பட்டுள்ளது கண்டனத்திற்குரியது என்று திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இதுதொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் இணையதள சேவை ரத்து செய்யப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டி உள்ளார் இதன்காரணமாக இணையதள வர்த்தகம் மற்றும் துாத்துக்குடி துறைமுகத்தின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாவட்டங்களில் இணையதள சேவையை உடனடியாக தொடங்க அரசு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் ஸ்டெர்லைட் பிரச்னையில் திமுக மற்றும் காங்கிரஸ் இரட்டைவேடம் போடுவதாக மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடி போராட்டத்தில் ஊடுருவிய தீய சக்திகள் குறித்து தமிழக அரசு விசாரணை நடத்தவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின்போதே இதை தாம் சுட்டிக்காட்டியதாக அவர் தெரிவித்தார் இருப்பினும் இதில் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் குறை கூறினார்

நேற்று சென்னையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வு குழு கூட்டத்திற்கு பின்னர் அவர் இதனை தெரிவித்தார்

பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வு பிரச்னைக்கு உடனடி தீர்வு காண்பதற்கான நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தர்மேந்திர பிரான் கூறியுள்ளார் நேற்று புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் வரம்பிற்குள் பெட்ரோலியப் பொருட்கள் கொண்டுவரப்படவேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் விலை குறைப்பிற்கு இது உதவிடும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உடனடியாக குறைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வலியுறுத்தி உள்ளார் இதுதொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெட்ரோலிய பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டி உள்ளார் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் எச்சூரி வலியுறுத்தி உள்ளார் நேற்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வு காரணமாக அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கு கோருகிறார் அவை கூடியதும் பேரவை தலைவருக்கான தேர்தலும் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள் கூட்டணி சார்பில் திரு ரமேஷ் குமாரும் பிஜேபி சார்பில் சுரேஷ் குமாரும் போட்டியிடுகின்றனர் இதனை தொடர்ந்து திரு குமாரசாமி நம்பிக்கை வாக்கு கோருகிறார் பிரதமரின் வங்கி கணக்கு மற்றும் முத்ரா கடனுதவி திட்டம் பெரம்பலுார் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன்காரணமாக ஏராளமானோர் பயனடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினாவும் பங்கேற்கின்றனர்

கோதுமை உட்பட ஐந்து உணவுப்பொருட்களுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தி உள்ளது தமிழகம் மற்றும் கேரளாவில் முட்டை கொள்முதல் விலை நான்கு ரூபாய் ஐந்து காசாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது திருநெல்வேலி துாத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் சென்னை அணியை எதிர்கொள்ளும்